எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தனியார் துறை வேலைவாய்ப்புகளிலும் இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது

ஆசிய துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தோமர் பிரதாப் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கும் அவர் தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இரண்டு தொகுதி இடைத் தேர்தலில் பெற்ற வெற்றி மூலம் அஇஅதிமுக மக்கள் இயக்கம் என்பதை உணர்த்தியிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

கால்நடைகளுக்கான அவசரகால நடமாடும் மருத்துவ ஊர்தி விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக மாநில அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்சிஷமங்கலம் கிராமத்தில் இத்தகைய மருத்துவ ஊர்தியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஆரணியை தலைமையிடமாக கொண்டு இந்த மருத்துவ ஊர்தியின் சேவை செயல்படும் என்று அவர் தெரிவித்தார்

தனியார் துறை வேலைவாய்ப்புகளிலும் இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது இன்று சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற பொதுக் குழுக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்குரிய சுட்டதிருத்தங்களை கொண்டு வந்து மத்திய அரசு சமூக நீதியை பாதுகாக்க முன்வரவேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இத்தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சும்பந்தப்பட்ட மாவட்டங்களின் தலைநகரங்களில் விண்ணப்பப் படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது உள்ளாட்சித் தேர்தலுக்கான ஆயத்தப்பணிகளில் பிஜேபி தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு எவ்வித பாரபட்சமும் இன்றி மாநில அரசுகளை சமமாக நடத்துவதாக குறிப்பிட்டார் பப்ஜி இணைய விளையாட்டிற்கு் தடைவிதிக்க மத்திய மாநில அரசுகள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் மாணவர்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தை இந்த விளையாட்டு கேள்விக்குறியாக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் உளவியல் வல்லுநர்களும் இந்த விளையாட்டிற்கு தடைவிதிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்திருப்பதையும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்

புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பல்வேறு மதத் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு பின்னர் நிலவி வரும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை தொடர்ந்து பராமரிப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஒருமணிநேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பிள்ளர் கூட்டறிக்கையும் வெளியிடப்பட்டது அனைத்து மதங்களுக்கும் இடையே நிலவி வரும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் மேலும் வலுவடைவதற்கு இந்த ஆலோசனை உதவியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஏ பி சஹி நாளை பதவியேற்கிறார் ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி வழக்கமான உற்சாகத்துடள் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மாநிலம் முழுவதும் மிலாது நபி ஊர்வலங்கள் நடைபெற்றன நாகூரில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாய்ஸ் பைட் செல்வன் ஜெபராஜ் உலகம் எங்கும் இன்று இஸ்லாமியர்களால் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிவாது நபி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாகை மாவட்டம் நாகூர் தர்கா தமிழகத்தில் மிகவும் பிரசித்திப் பெற்றதாக விளங்குகிறது இந்த நிலையில் இன்று மிலாது நபியையொட்டி நாகூர் தர்காவில் சிறப்பு தூவா ஒதப்பட்டது இதையடுத்து நாகூரின் முக்கிய வீதி வழியாக இன்று மாலை ஊர்வலமாக குழந்தைகள் பெரியவர்கள் என முகமது நபியின் போதனைகளை விளக்கும் பாடல்களை பாடிய வண்ணம் தர்காவினை வந்தடைந்தது ஊர்வலத்தில் சென்றவர்கள் மீது மலர்தூவி வீடுகளில் இருந்த இஸ்லாமிய பெண்கள் தங்கள் வாசலில் நின்று வரவேற்பு அளித்தனர்

நாகூர் தர்கா பரம்பரை வழித்தோன்றல் ஷேக்அசன் சாஹிப்பு கால்மாட்டுத் தெருவில் மிலாடி கொடி ஏற்றிவைத்தார் மிலாது நபியை யொட்டி அண்டை மாநிலங்கள் வெளிநாடுகள் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இன்று நாகூரில் வந்து குவிந்திருந்தனர் இதையடுத்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தனர்

இதன் காரணமாக ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க மீன்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன்காரணமாக தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க மீண்டும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது கடந்த செவ்வாய்கிழமை பரிசல் இயக்க அனுமதி அளித்த நிலையில் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு காரணங்களை காட்டி மாவட்ட நிர்வாகம் மீண்டும் பரிசல் இயக்க தடைவித்துள்ளது

பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் ஊர்காவல் படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் தர்மபுரியிலிருந்து தண்டபாணி மாவட்டச் செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காப்பகங்களில் வசிக்கும் ஆதரவற்ற மற்றும் முதியோர்களுக்கு மாதம் ஒருமுறை மருத்துவ பரிசோதனை செய்யுமாறு ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி தடுப்பணை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

நாக்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது

ஆசிய துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தோமர் பிரதாப் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார்